நாடு முழுவதும் காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வுகாண நீண்டகால திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஐவ்டேகா் தெரிவித்துள்ளாா்

உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

புதுதில்லியில் நேற்று தலைமைப்பண்பு தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர் முன்பு வங்கித்துறை பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வந்ததாகவும் தற்போது அவை களையப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் சிறப்பான எதிர்காலத்திற்கு சரியான நோக்கம் சிறந்த தொழில்நுட்பம் திறமையான நிர்வாகத் திறன் ஆகியவற்றுடன் தமது தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார் வாக்குறுதி அரசியல் என்ற நிலையிலிருந்து செயல்பாட்டிற்கான அரசியல் என்ற நிலையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் சாமானிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு முடிவுகளை அவர் பட்டியிலிட்டாா் பல ஆண்டுகளாக தீர்வு காணப்படாமல் இருந்த சவாலான பிரச்சினைகளுக்கு தீர்வுகாணும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்த பிரதமர் ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது தில்லியில் அங்கீகாரம் இல்லாமல் இருந்த குடியிருப்புகளை முறைப்படுத்தியது

ஒரே பாரதம் உன்னத பாரதம் கொள்கைக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் தனியார் பள்ளிகளையும் அரசு பள்ளிகளையும் ஜோடிகளாக இணைக்கலாம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளா் குஜாத் மாநிலத்தின் ஏகல் வித்யாலயா பள்ளிகள் கூட்டமைப்பில் நேற்று காணொலி மூலம் அவர் உரையாற்றினார் இந்த அமைப்பு மூலம் கிராமப்புற மாணவர்களும் நகர்ப்புற மாணவர்களும் பரஸ்பரம் ஒருவரிடமிருந்து மற்றொருவர் கற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார் நாட்டில் சிறந்த கல்வி திறன் மேம்பாட்டுக்காக மத்திய அரசு முனைப்புடன் பாடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் பழங்குடியின மாணவர்களுக்கு கல்வி உதவிதொகை ஏகலைவன் மாதிரி உறைவிட பள்ளிகள் ஊட்டச்சத்து இயக்கம் தடுப்பூசி இயக்கம் விழாக்காலத்தில் பள்ளி விடுமுறை ஆகிய அரசுத் திட்டங்களால் மாணவர்கள் இடைநிற்றல் வீதம் கட்டுப்படுத்தப்பட்டு குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவும் மொரீஷியசும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தவும் மேலும் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிராவிந்த் ஜூகுநாத்தை சந்தித்து பேசியபோது இதற்கான உடன்பாடு ஏற்பட்டது இந்தியாவின் முழு மனதுடன் கூடிய ஆதரவு மொரீஷியசுக்கு உண்டு என்ற திரு மோடி உறுதியளித்தார் மொரீஷியசில் மெட்ரோ எக்ஸ்பிரஸ் திட்டம் சிறப்பு மருத்துவமனை சமூக வீட்டுவசதி திட்டம் போன்ற மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு இந்தியா அளித்துவரும் ஆதரவுக்கு திரு ஜூகுநாத் நன்றி தெரிவித்துக்கொண்டாா் புனேயில் நேற்று தொடங்கிய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் இன்ஸ்பெக்டர் ஜெனரல்கள் மூன்று நாள் தேசிய மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பங்கேற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாநாட்டில் இன்றும் நாளையும் பங்கேற்று உரையாற்றுகிறார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகா் திரு அஜித் தோவல் மத்திய புலனாய்வு மற்றும் உளவுத்தகவல் அமைப்புகளின் தலைவர்கள் துணைராணுவப் படைகளின் தலைவர்கள் ஆகியோரும் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் இந்த மாநாட்டில் அறிவியல் மற்றும் குற்றத்தடயவியல் அடிப்படையிலான புலனாய்வு தொழில்நுட்ப வசதியுடன் காவல்பணிகள் ஆகியவற்றிற்கு முக்கிய கவனம் செலுத்தப்படும் நாடு முழுவதும் காற்று மாசு பிரச்சினைக்கு தீர்வுகாண நீண்டகால திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஐவ்டேகா் தெரிவித்துள்ளாா்

இத்தகைய நகரங்களில் வெவ்வேறு விதமான சூழல் நிலவுவதால் அதற்கேற்ப காற்றில் உள்ள மாசுவின் அளவை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தோதலின் இரண்டாம்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்க உள்ள இந்த வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

இதுதொடர்பாக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு பாப்டே நீதிபதிகள் திரு சூரியகாந்த் திரு கவாய் ஆகியோர் கொண்ட பெஞ்ச் தமிழக அரசு ஆலோசனையை ஏற்று இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது நான்கு மாதத்திற்குள் புதிய மாவட்டங்களில் தொகுதி மறு சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டி வகுப்பு பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை சட்டப்பூர்வமாக இறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த தீர்ப்பு பற்றி கருத்து தெரிவித்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் உள்ளாட்சித்தேர்தல் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை என்ற தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று கூறியுள்ளா் சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை மாநில தேர்தல் ஆணையம் முழுமையாக செயல்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ளார் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருப்பதாக அவர் கூறினார் தொகுதி வரையறை இடஒதுக்கீடு போன்றவை சரியாக இல்லாத காரணத்தால்தான் திமுக நீதிமன்றத்தை நாடியதாகவும் அவர் கூறியுள்ளார் மாநிலத் தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக செயல்பட்டு சுதந்திரமாகவும் நியாயமாகவும் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலச்செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார்

இந்த சம்பவம் குறித்த ஊடக தகவல்கள் அடிப்படையில் தாமாகவே முன்வந்து இந்த நடவடிக்கையை ஆணையம் மேற்கொண்டுள்ளது நாடெங்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலைமையை கவனத்தில் கொண்டுள்ளதாக ஆணையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது அனைத்து மாநிலங்கள் காவல்துறை தலைவா்கள் மத்திய மகளிா் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றிடமிருந்து விரிவான அறிக்கையை கேட்டிருப்பதாகவும் ஆணையம் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இருவரி செய்திகள் சவுதி அரேபியாவின் அரசு எண்ணெய் நிறுவனமான அராம்கோ முதன்முறையாக வெளியிட உள்ள பங்குகளுக்கான விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தவிர பிற அனைத்து துறைகளையும் சா்ந்தது என்று அந்நாட்டுக்கான இந்திய ஹை கமிஷனா் திருமதி ரிவா கங்குலிதாஸ் கூறியுள்ளார் ஆயுத படைகளின் கொடிதினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது கொடி தினத்தன்று தாராளமாக நிதியுதவியை அளிக்குமாறு தலைவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் புதிய ஜி எஸ் டி கணக்குகள் தொடர்பான நாடு தழுவிய கருத்து தெரிவிப்பு தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

சாமியார் நித்தியானந்தாவின் பாஸ்போர்ட்டை மத்திய அரசு நேற்று ரத்து செய்தது புதிய பாஸ்போா்ட் க்காக அவா் தாக்கல் செய்த மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது மத்திய மாவட்ட சிறைச்சாலைகளில் பணியாற்றிவரும் ஆசியர்களுக்கான பயிற்சி மாநில பள்ளிசாரா வயது வந்தோர் கல்வி இயக்குநர் திரு ராமேஸ்வர முருகன் தலைமையில் வழங்கப்பட்டது

விராட் கோலி ஆட்டநாயகனாக அறிவிக்கப்பட்டார்